உபயோகப்படுத்தப்படுவதை பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உறுதிசெய்ய வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் மூன்றாம் கட்ட உள்ளாட்சித் தேர்தல் நேற்று அனமதியாக நடைபெற்று முடிந்தது

மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களில் தவறு ஏற்படாது என்றும் அதில் குளறுபடி செய்ய முடியாது என்றும் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் தெரிவித்துள்ளார்

என்ற இணையதள சேவையை இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் தொடங்கியுள்ளது

அலஹாபாதில் இந்திய தகவல் தொழில்நுட்பக் கழகம் ஐஐடியின் இருபதாம் ஆண்டு விழாவில் நேற்று கலந்து கொண்டு பேசிய அவர் கல்வி தரமான சுகாதாரம் நம்பத்தகுந்த மற்றும் தேவையான தகவல்கள் அரசு சேவைகள் ஆகியவற்றை விரைவாக அளிப்பதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார் சமூகத்தில் நலிந்தோரின் வாழ்க்கைத்தரம் உயருவதற்கு இடைவிடாத முயற்சி தேவை என்று திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்தார்

நான்காவது மற்றும் இறுதிகட்ட உள்ளாட்சித் தேர்தல் வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நனடபெற உள்ளது பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை வரும் இருபதாம் தேதி நடைபெறும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் தவறு ஏற்படாது என்றும் அதில் குளறுபடி செய்ய முடியாது என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஒ பி ராவத் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் எதிர்வரும் ஐந்து மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்வதற்கான எந்திரம் பயன்படுத்தப்படும் என்று கூறினார்

மத்திய அரசின் வர்த்தக தொழில்துறை சார்பில் தேசிய அளவிலான வலைதளம் ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாக இத்துறையின் இணைச் செயலாளர் திரு கேசவ் சந்திரா தெரிவித்துள்ளார்

உள்நாட்டு மற்றும் இறக்குமதி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை இணைக்கும் வகையிலும் இந்த வலைதளம் உருவாக்கப்படும் என்றார் இந்த வலைதளம் மூலம் ஆன்லைன் சான்றிதழ் பெறுவது உள்ளிட்ட வசதிகளைப் பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு இந்த கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தது பிரதமரின் திறன் மேம்பாட்டு மையத்தை பாட்டியாலாவில் மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இளைஞர்கள் நாட்டின் சொத்து என்றும் அவர்கள் வேலை வாய்ப்பை பெற்று தன்னிறைவு அடையும் வகையில் இந்த மையங்களில் பயிற்சி அளிக்கப்படும் என்றார் இந்த எமயத்தின் மூலம் ஒவ்வொரு வருடமும் ஆயிரம் மாணவர்கள் பல்வேறு துறைகளில் இலவச பயிற்சி பெறுவார்கள் என்று அவர் கூறினார்

நாட்டில் விளையாட்டுத் துறைக்குத் தேவையான சூழல் மற்றும் கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு செயலாற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார்

இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பயணிகள் இணையதளம் மூலம் தொடர்பு கொள்ளும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதன்மூலம் வாடிக்கையாளர்களின் கேள்விகளுக்கு உரிய பதிலளிக்கப்படும் என்றும் இது பிராந்திய மொழிகளில் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வீரதீர செயல் புரிந்ததற்கான கீர்த்தி சக்ரா விருது அஸ்ஸாம் மாநில காவல்துறை ஆய்வாளர் லோஹித் சோனாவாலுக்கு அவரது மறைவுக்கு பிறகு வழங்கப்பட்டுள்ளது

இந்த தாக்குதலில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் கூறியுள்ளது தமிழகத்தில் ஊழலற்ற நேர்மையான வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அரசு வர வேண்டுமென மக்கள் விரும்புவதாக மத்திய இணையமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

ஊழலைப்பற்றிப் பேச இவ்விறு கட்சிகளுக்கும் தகுதியில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்

ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்

சென்னையில் பதங்கியிருந்த தினேஷ் மற்றும் ரோஹன் பார்தி ஆகிய இருவரையும் கைது செய்தனர் இந்த ரயில் சின்னசேலம் விருத்தாசலம் இடையே வந்து கொண்டிருந்தபோது ரயில் பெட்டியில் துளையிட்டு பணத்தை கொள்ளையடித்தது தெரியவந்துள்ளது

பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஹிராபாக் பயிற்சி மையத்தில் சிறப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது இதற்கிஎடயே ஜெய்ப்பூரின் பல்வேறு பகுதிகளில் கொசுக்களின் மாதிரிகளை தேசிய மலேரியா ஆராய்ச்சி மையம் சேகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சக அதிகாரிகள் கூறினர் ஆப்கானிஸ்தான் நாட்டின் தூதரக பிரதிநிதிகளுக்கு கூட்டாக பயிற்சி வழங்கும் திட்டத்தை இந்தியாவும் சீனாவும் தொடங்கியுள்ளன இதுகுறித்து பெய்ஜிங்கில் உள்ள இந்தியத் தூதரகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கான இந்தியத் தூதர் திரு வினய் குமார் தலைமயில் பத்து ஆப்கானிஸ்தான் பிரதிநிதிகள் இந்தியா வர உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா சீனா ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கு இடையே உள்ள ஒத்துழழப்பை அடுத்து இந்த பயிற்சி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் கீனாவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பயணம் மேற்கொண்ட போது அந்நாட்டு அதிபர் திரு ஸீ ஜின்பிங்குடன் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது

இலங்கைக்கான இந்தியத் தூதர் திரு தரன்ஜித் சிங் சாந்து அந்நாட்டின் வீட்டு வசதித்துறை செயலாளர் திரு பெர்னார்ட் வசந்தா ஆகியோர் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர்

ஒடிஷாவை தாக்கிய டிட்லி புயலினால் கஞ்சம் கஜபதி மற்றும் ரயாகட் மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன

இம்மாவட்டங்களில் வெள்ள நிலைமை குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் நேற்று ஆய்வு செய்தார் ஆந்திரப்பிரதேச மாநிலம் புரீகாக்குள மாவட்ட கிராமப் பகுதிகளில் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆய்வு செய்தார்